முதலமைச்சள் திரு எடப்பாடி பழனிசாமி சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் இன்று ஆலோசனை நடத்துகிறாா்

விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

ஜலஷ்வா கப்பல் இன்று தூத்துக்குடி வந்தடைகிறது

முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் இன்று ஆலோசனை நடத்துகிறார் இந்த கூட்டத்தில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு

வேலுமணி மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

விஜயபாஸ்கர் தலைமைச் செயலர் திரு சண்முகம் சென்னை மாவட்டத்திற்கான நோய்த்தடுப்பு சிறப்பு அதிகாரியும் வருவாய் நிர்வாக ஆணையருமான டாக்டர்

ராதாகிருஷ்ணன் மாநகராட்சி ஆணையர் திரு பிரகாஷ் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொள்கிறார்கள் சென்னையில் நாளுக்குநாள் நோய்த்தொற்று அதிகரித்து வருவதால் அதை கட்டுப்படுத்துவது அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை கண்டிப்புடன் பின்பற்ற அறிவுறுத்துவது நோய்த்தொற்று பரவலை கட்டுப்படுத்த மாநகாட்சி சார்பில் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன முன்னதாக நேற்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர்

விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் கூடுதல் படுக்கை வசதிகளை நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் கட்டணம் தொடர்பாக தனியார் மருத்துவமனை நிர்வாகிகளுடன் அரசு பேச்சு நடத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார் தமிழ்நாட்டில் நோய்த்தொற்று தடுப்பு நடவடிக்கைகளில் எந்தவித தொய்வும் இல்லை என்றும் அவா் குறிப்பிட்டார்

இதையடுத்து

தமிழகத்தில் முதலீடு செய்ய முன்வருமாறு உலக அளவில் தலைசிறந்து விளங்கும் ஒன்பது வானூர்தி நிறுவனங்களுக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்துள்ளார் இது தொடா்பாக இந்த நிறுவனங்களுக்கு முதலமைச்ச் எழுதியுள்ள கடிதத்தில் புதிய தொழில் முதலீடுகளுக்கு ஏற்ப தமிழக அரசு ஊக்கச்சலுகைகளை அளித்திடும் என்று கூறியுள்ளார்

எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் உயிரிழப்புகளை தடுக்க போதுமான அளவு வெண்டிலேட்டா சாதனங்களை கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் அதில் அவட்சியம் காட்டக்கூடாது என்றும் கூறியுள்ளார் அதிகரித்துவரும் நோயாளிகளின் எண்ணிக்கையை கருத்தில்கொண்டு அரசு மருத்துவமனைகளில் படுக்கைகளின் வசதியை அதிகரிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி உள்ளார்

கற்றல் கற்பித்தல் திட்டத்தின்கீழ் நேற்று முதல் இணையதளம் வாயிலாக பாடம் நடத்தும் முறை தொடங்கப்பட்டுள்ளது

சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சினைகளுக்கு ஒரே இடத்தில் தீர்வுகாண புதிய வலைதளத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி நேற்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தாா் நவீன தொழில்நுட்பத்தில் செயல்படக்கூடிய இந்த வலைதளத்திற்கு சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கான சாம்பியன்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது இத்தொழில்கள் மூலம் உற்பத்தியையும் இதில் பணிபுரியும் தொழிலாளர்களின் உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோரின் குறைகளுக்கு தீர்வு காணவும் இந்த வலைதளம் பயன்படும் அதேபோல் இத்தொழில்களுக்கு கச்சாப் பொருட்கள் தடை இல்லாமல் கிடைக்கவும் கடனுதவி நிதியுதவிக்கு ஏற்பாடு செய்யவும் இந்த வலைதளத்தில் புதிய வசதிகள் செய்யப்பட்டுள்ளன தொழிலை விரிவுப்படுத்த இந்த வலைதளம் சிறு தொழில் முனைவோருக்கு உதவும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார்

இந்நிலையில் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய நிதியமைச்சர் திருமதி

பிஜேபி முன்னாள் மாநிலத் தலைவர் திரு

லட்சுமணன் உடல்நலக்குறைவால் நேற்று சேலத்தில் உள்ள தமது இல்லத்தில் காலமானார்

பிஜேபி மாநில தலைவராக இரண்டு முறை செயல்பட்டுள்ள அவர் மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினராகவும் ஒருமுறை தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவரது மறைவுக்கு பிரதமா் திரு நரேந்திரமோடி திமுக தலைவா் திரு

க ஸ்டாலின் உட்பட பல்வேறு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

லட்சுமணனின் திஉர் மறைவு தமக்கு அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி தமிழகத்தில் பி ஜேபியை வளா்த்தெடுப்பதில் முன்னணி ஊழியராக செயல்பட்டவர் அவர் என்று புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் அவசரநிலை காலத்தின்போது அவரது பங்களிப்பை குறிப்பிட்டுள்ள பிரதமர் மாநிலத்தின் சமூக கலாச்சார செயல்பாடுகளில் கலந்து கொண்டதன் மூலம் அவர் என்றென்றும் நினைவு கூறப்படுவார் என்றும் அவர் கூறியுள்ளார் வரும் கல்வியாண்டில் மேற்கொள்ளவிருக்கும் மாற்றங்கள் குறித்து பெற்றோர்களிடம் கருத்து கேட்க வேண்டுமென்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது

இணையதளம் வாயிலாக பதிவு செய்தோர் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

இதற்கான தேதி பின்னா் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

தூத்துக்குடியில் உள்ள வ

ஊரடங்கு இம்மாத இறுதிவரை நீட்டிக்கப்பட்டுள்ளதால் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து சுற்றுலா மையங்களும் விடுதிகளும் மூடப்பட்டுள்ளது எனவே அம்மாவட்டத்திற்கு வருவதை தவிர்க்குமாறு பொதுமக்களை மாவட்ட ஆட்சியர் திருமதி இன்னசென்ட் திவ்யா கேட்டுக் கொண்டுள்ளார் உதகமண்டலத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மீறிவரும் சுற்றுலாப் பயணிகளின் வாகனம் பறிமுதல் செய்யப்படும் என்றும் எச்சரித்தார்

புவிபரசன் தெரிவித்துள்ளார் தென்மேற்கு அரபிக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக வலுவடைந்து மேற்கு கடற்கரையையொட்டிய வடக்கு திசையில் நகரக்கூடும் என்றும் அவர் கூறியுள்ளார் இதன் காரணமாக மீனவர்கள் நான்காம் தேதிவரை இப்பகுதிகளுக்கு மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனா் இந்நிலையில் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் நேற்று தொடங்கியது இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை இயல்பாக இருக்கும் என்று தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய புவி அறிவியல் அமைச்சகத்தின் செயலாளர் திரு ராஜீவன் கூறினார் இம்மாதம் முதல் செப்டம்பர் வரை நல்ல மழை கிடைக்கும் என்றும் இது விவசாயத்திற்கு பயன் உள்ளதாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் இதற்கிடையே கடந்த ஒரு மாதமாக கடுமையான வாட்டிவந்த நிலையில் காஞ்சிபுரத்தில் நேற்று மாலை இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்தது இதனால் நகரில் வெப்பம் தணிந்தது

விவசாயிகளின் பங்களிப்புடன் மாநிலம் முழுவதும் நீர்நிலைகளை புனரமைக்கும் பணி வேகமாக நடைபெற்று வருவதாக துணை முதலமைச்சா் திரு ஓ